முதலமைச்சர் திரு எடப்பாடி

தமிழகத்திற்கு முதலீடுகளை சர்ப்பதை நோக்கமாக கொண்டு இந்த பயணம் மேற்கொள்ளப்படுவதாக அவர் கூறினார்

இந்தியாவை மிகப்பெரிய பொருளாதார நாடாக மாற்ற பாதுகாப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு

காஷ்மீர் பிரச்சினையில் தலையிட பாகிஸ்தானிற்கு எவ்வித உரிமையும் இல்லை என்றும் காங்கிரஸ் தலைவர் திரு

எடப்பாடி

பழனிசாமி இங்கிலாந்து அமெரிக்கா துபாய் நாடுகளுக்கு இன்றுகாலை புறப்பட்டார் முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பல்வேறு தொழிலதிபர்களை சந்தித்து தமிழகத்திற்கு முதலீடுகளை ஈர்ப்பதை நோக்கமாக கொண்டு தமது இந்த பயணம் அமைவதாக குறிப்பிட்டார் பல்வேறு தொழிலதிபர்களை சந்தித்த பேசிய பின்னர் தமிழகத்திற்கான முதலீடு குறித்து தாம் ஊடகங்களுக்கு எடுத்துரைக்க இருப்பதாகவும் கூறினார் புதிய தொழிற்சாலைகள் தமிழகத்திற்கு வரவேண்டும் அதன்மூலம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை தரவேண்டும் பொருளாதாரம் மேம்பாடு அடைய வேண்டும் என்பதே அரசின் லட்சியம் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார்

முதல்கட்டமாக சென்னையிலிருந்து லண்டன் செல்லும் முதலமைச்சர் அங்குள்ள மருத்துவ பணித்திறனை தமிழகத்தில் செயல்படுத்தும் வகையிலான பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார்

மலேரியா போன்ற தொற்றுநோய்களை கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகளை தமிழகத்தில் செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தத்திலும் லண்டன் கிங்ஸ் மருத்துவமனை தமிழகத்தில் கிளையை தனது தொடங்குவதற்கான ஒப்பந்தத்திலும் அவர் கையெழுத்திடுகிறார் பின்னர் லண்டனில் தொழில் முதலீட்டாளர்களை சந்திக்கும் முதலமைச்சர் சூரியசக்தி மூலம் பெறப்படும் மின்சார கட்டமைப்பு தொழில்நுட்பத்தை நம் மாநிலத்தில் செயல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராயும் வகையில் அந்நிறுவனத்தை பார்வையிடுகிறார் இந்த பயணத்தின்போது அந்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் சந்தித்து பேசுகிறார்

தொடர்ந்து தகவல் தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்கும் நிறுவனங்களின் உயரதிகாரிகளையும் தொழில் முதலீட்டாளர்களையும் சந்தித்து பேசுகிறார் கலிபோர்னியாவில் பண்ணைகள் மற்றும் சான்பிரான்சிஸ்கோவில் உள்ள ளிசக்தி நிறுவனத்தையும் ஆய்வு செய்கிறார்

பிரதமர் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் தெரிவித்ததற்கு ஏற்ப இந்த இயக்கம் நாளை நடைமுறைக்கு வருகிறது பல்கலைக்கழக மானியக்குழு செயலர் பேராசிரியர் ரஜனீஷ் ஜெயின் இதுபற்றி தெரிவிக்கையில் மாணாக்கர் உடல்திறனை மேம்படுத்துவதை கருத்தில் கொண்டு ஊக்குவிப்பு நடவடிக்கைகளை கல்வி நிறுவனங்கள் மேற்கொள்ள உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் மேலும் பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை புதுதில்லியில் உடல்திறன் இயக்க உறுதிமொழியை செய்துவைக்கும் போது ஆசிரியர்களும் மாணாக்கரும் இதர அலுவலர்களும் தத்தம் வளாகங்களில் ஒருங்கிணைந்து உறுதிமொழி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார்

அமீத்ஷா வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் குற்றவியல் சட்டத்தை மாற்றியமைப்பது குறித்து நாடுமுழுவதும் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படும் என்றார் தடயவியல் பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளும் தொடங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்த அவர் காவல்துறையில் காலத்திற்கு ஏற்ப மாற்றங்கள் கொண்டுவர வேண்டும் என்றார்

ஜெய்சங்கர் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவிற்கு இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக சென்றுள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர்

ஜெய்சங்கரின் பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது முன்னதாக மாஸ்கோவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் வர்த்தக வளத்திற்கான இந்திய பசிபிக் கடல்பகுதி நம்நாட்டின் உயிர்நாடி என்று எடுத்துரைத்தார்

ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார் ட்விட்டரில் இன்று இதை தெரிவித்த அவர் மத்திய அரசுடன் பல்வேறு பிரச்சினைகளில் மாற்றுக்கருத்து உள்ள போதிலும் காஷ்மீர் பிரச்சினையில் வெளிநாடுகள் தலையிடுவதை தாம் எதிர்ப்பதாக குறிப்பிட்டார் உலகளவில் தீவிரவாதத்திற்கு ஆதரவளித்து வரும் பாகிஸ்தான் தான் காஷ்மீரில் வன்முறைகளை ஊக்குவிப்பதாகவும் அங்கு நிலவும் பதற்றநிலைக்கு பாகிஸ்தானே காரணம் என்றும் சுட்டிக்காட்டினார்

முன்னதாக இப்பிரச்சினையில் நோட்டீஸ் வழங்குவது எல்லை தாண்டிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்ற வாதத்தை நீதிபதிகள் ளு

நஸீரும் ஏற்றுக்கொள்ளாததால் இந்நடவடிக்கை

ரிசர்வ் வங்கியின் உபரி நிதியை மத்திய அரசு பயன்படுத்துவதால் பல பிரச்சினைகள் உருவாகக்கூடும் என்றும் அவர் எச்சரித்தார்

சத்திய பிரத சாகு இன்று சென்னை தலைமை செயலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டார் இந்த கூட்டத்தில் தேர்தல் ஆணைய அலுவலர்களும் கட்சி பிரதிநிதிகளும் பங்கேற்றனர்

க நிறுவனர் தலைவர் டாக்டர் ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார்

இந்த சிறப்பு நீதிமன்றத்தில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை வழக்குகள் விசாரிக்கப்படுகின்றன

நாமக்கல் மாவட்டத்தில் உலமா அடையாள அட்டையை புதுப்பிப்பதற்கான சிறப்பு முகாம் ஆட்சியர் அலுவலகத்தில் நாளை நடைபெற உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி

டாக்டர்